கொள்கைகளே காரணம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

செயல்படுத்தப்படும் என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தடுக்க ஆளுங்கட்சியினர் முயற்சிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்தியா ஒபன் பேட்மின்டன் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் முந்தைய காங்கிரஸ் அரசின் தவறான கொள்கைகளால்தான் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் ஊடுருவல் பெரும் பிரச்னையாக உருவெடுத்தது என பிஜேபி மூத்த் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம்ட கோபூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் ஊடுருவல் பயங்கரவாதம் மற்றும் ஊழலுக்கு எதிராக தாம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி மற்றும் ஜனசங்கத் தலைவர்கள்தான் பங்களாதேஷ் சுதந்திரத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்ததாகவும் அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் தமது அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் ஆட்சிக்கு வந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க லட்சக்கணக்கான கிராமப்புற காங்கிரஸ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கிராம சபைகளில் இந்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நீர் நிலைகளை மேம்படுத்தி அவற்றை புனரமைப்பதுடன் தரிசு நிலங்களில் மரம் வளர்க்கும் பணியிலும் இவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் விஞ்ஞானிகளின் சாதனையை அரசியலாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அரசு ஊடகங்கள் தவறாகப் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பிரதமரின் உரை எந்த வகையில் மதிப்பிடப்படுகிறதோ அதே வகையில் அங்கீகரிக்கப்பட்ட பிற கட்சித் தலைவர்களின் உரை அல்லது அறிக்கைகள் அரசு ஊடகங்களில் இடம் பெற வேண்டும் என்றும் என்றும் திரு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார்

நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்

காவிரி நடுவர்மன்றத் தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது அஇஅதிமுகதான் என்று கூறிய அவர் காவிரி பிரச்னைக்காக நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக எதிர்ப்பு காரணமாகவே மாநிலங்களவையில் முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றார் சாதி மத மொழி வேறுபாடு பார்க்காமல் ஆட்சி நடத்தும் அஇஅதிமுக சிறுபான்மை மக்களின் அரணாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலிருந்த போது தமிழகத்தின் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஒசூரில் அத்தொகுதி சட்டப்பேரவை இடைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அவர்

ரத் ற் ம் மேற்பட்டவர்கள் உள்ளனர்

ஒசூரில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர்த் திட்டம் மூன்று மாதங்களுக்குள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றார் வருமானவரி சோதனை என்ற பெயரில் எதிர்க்கட்சியினரை பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும் முயற்சியை ஆளும் தரப்பினர் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டம் தடுத்து நிறுத்தப்பட விளை வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து லக்காபுரம் மொடக்குறிச்சி பூந்துறை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த அவர் கடந்த தேர்தலின் போது ஆண்டுக்கு இரண்டு லட்சும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்த திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அதனை நிறைவேற்றவில்லை என்றார்

மாநில உரிமைகளைப் பற்றி சிந்திக்காமல்

தஞ்சையில் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை இடைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி நிவாரணத்திற்கு மத்திய அரசு போதிய நிவாரணத் தொகையை வழங்கவில்லை என்றார் விவசாயிகளின் பிரச்னையை முதலமைச்சரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிறு வியாபாரிகள் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி சிரமப்படுவதை தவிர்க்கவே முத்ரா திட்டம் கொண்டு வரப்பட்டதாகக் கூறினார் தூத்துக்குடியில் தாம் வெற்றி பெற்றால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் பாமக வெற்றி பெற்றால் தமிழகத்தின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் என அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர ச ராமதாசு உறுதியளித்துள்ளார் கடலூர் தொகுதி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நதிநீர் இணைப்பு மற்றும் தமிழகத்தின் உரிமைகளுக்காக பாடுபடும் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாகத் திகழ்கிறது என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

முன்னதாக ஹைதராபாதில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது